வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோபுதுச்சேரி

நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் இன்று அகில இந்திய வானொலியின் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் தமது எண்ணங்களை மக்களுடன் பகிர்ந்து கொண்ட அவர் பிளாக்கிங் என்பது தேச தந்தை மகாத்மா காந்தியின் கனவுகளை நனவாக்குவதற்கான புதுமையான உடல் பயிற்சி என்றார் இந்தியாவில் இதை முதல் முதலில் ஆரம்பித்த ரிபுதமன் பேல்வி யுடன் மனதில் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் கலந்துரையாடினார் பிளாக்கிங் பயிற்சியின் நன்மைகள் குறித்து இந்த உரையாடலின்போது பேல்வி எடுத்துக் கூறினார்

ஒருமுறை மட்டுமே பயன்படுத்ததக்க பிளாஸ்டிக்கை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய அவர் இந்த விஷயத்தில் உலகமே இந்தியாவை முன்மாதிரியாகப் பார்ப்பதாக கூறினார் மகளுடன் செல்ஃபி இயக்கத்தை போல பொதுமக்கள் ஒவ்வொருவரும் தங்கள் மகளின் சாதனைகளை பாரத் கீ லட்சுமி என்ற ஹேஷ்டாக்குடன் சமூக ஊடகங்களில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தினார் பெண் குழந்தைகளின் சாதனைகளை பாராட்ட தீபாவளி திருநாளின் போது அனைத்து கிராமங்கள் மற்றும் நகரங்களிலும் நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் நவராத்திரி முதல் பண்டிகைக் காலம் தொடங்கி விட்டதால் மக்கள் தங்களுக்கு தேவையில்லாத உபரி பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுத்து தாராள மனதுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இத்தகைய பொருட்களை சேகரிக்க பல்வேறு நகரங்களில் அரசு சாரா அமைப்புகள் சார்பில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடக்கப்பட்டு இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார்

மன அழுத்தம் இல்லாமல் தேர்வுகளை சந்திப்பது எப்படி என்பது குறித்து மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டார் தமது எக்ஸாம் வாரியர்ஸ் நூலின் அடுத்த பதிப்பில் இந்த அனுபவங்கள் சேர்த்து கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

புகழ்பெற்ற பாடகி லதா மங்கேஷ்கருடன் தாம் நடத்திய உரையாடலை மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் பகிர்ந்து கொண்டார் நாட்டில் ஏற்பட்டு வரும் முன்னேற்றங்களை அறிந்து கொள்வதில் லதா மங்கேஷ்கர் நிஜமான ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்

அமீத் ஷா கூறியுள்ளார் புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் தேசிய பாதுகாப்பு நிலவரம் குறித்து உரையாற்றிய அவர் ஓட்டு வங்கி அரசியலை கருத்தில் கொண்டே எதிர்க்கட்சிகள் இதில் அரசியல் ஆதாயம் தேடுவதாக குற்றம் சாட்டினார்

அரசின் முடிவை மனித உரிமை என்ற பெயரில் எதிர்பவர்கள் நாட்டிற்காக ராணுவம் மற்றும் இணை ராணுவப் படையினர் தியாகங்கள் பற்றிப் பேசுவதே இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் வெங்காய விலை உயர்வை கட்டுப்படுத்தும் வகையில் மத்தியஅரசு அனைத்து ரக வெங்காய ஏற்றுமதிக்கு தடைவிதித்து உள்ளது உடனடியாக அமலுக்கு வரும் இந்த தடை அடுத்த உத்தரவு வெளியாகும் வரை செல்லுபடியாகும் என வர்த்தக துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது

டிஎன்பிஎஸ்சி செயலர் திரு நந்தகுமார் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் திரு சுதன் ஆகியோர் இன்று சென்னையில் கூட்டாக நடத்திய செய்தியாளர் கூட்டத்தில் இதை தெரிவித்தனர்

புதுச்சேரி இலக்கிய திருவிழாவில் இன்று இளைஞர்களின் இந்தியா என்பது குறித்து கேரள ஆளுநர் திரு ஆரிப் முகமது கான் உரையாற்றினார் பல்வேறு கலாச்சாரங்களின் கூட்டாக விளங்கும் இந்தியா பண்டைக் காலத்தில் உலகிற்கே ஆசானாக திகழ்ந்த நாடு என்றும் இழந்த அப்பெருமையை மீட்டெடுக்க தற்போது தருணம் வந்துவிட்டதாகவும் அவர் கூறினார் தற்போது வெளிநாட்டினர் இந்திய கலாச்சாரத்தை பயில்வதற்காக மட்டுமின்றி தங்களின் சொந்த கலாச்சாரத்தை பயிலவும் இந்தியாவிற்கே வருவதாக அவர் குறிப்பிட்டார்

துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி யால் நேற்று முன்தினம் தொடக்கி வைக்கப்பட்ட புதுச்சேரி இலக்கிய திருவிழாவின் நிறைவு விழா இன்று மாலை நடைபெறுகிறது புதுச்சேரி காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு ஜான்குமார் வெற்றி பெற பிரகாசமான வாய்ப்புகள் இருப்பதாக முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார் இன்று புதுவையில் சாதாரண முறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாமும் பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு நமச்சிவாயம் மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் மற்றும் மாநில திமுக நிர்வாகிகளும் சென்னையில் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலினை சந்தித்து திரு ஜான்குமாரை அறிமுகம் செய்து வைத்ததாக தெரிவித்தார்

க ஸ்டாலின் திரு ஜான்குமாருக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாகவும் விக்கரவாண்டி போது இடைத்தேர்தல் பிரச்சாரத்திற்கு வரும் புதுவையிலும் பிரச்சாரத்தில் ஈடுபட அவர் ஒப்புக் கொண்டுள்ளதாகவும் திரு நாராயணசாமி தெரிவித்தார் கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்து திரு ஜான்குமாரின் வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் நகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் காமராஜர் உத்தேசத்தை தாம் மறுபரிசீலனை செய்ய போவதாக என் ஆர் காங்கிரசை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு

இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காமராஜர் நகர் தொகுதியில் தாம் போட்டியிடுவதை கட்சி நிர்வாகிகள் தம்மிடம் உறுதிப்படுத்தியதைத் தொடர்ந்தே தாம் அத்தொகுதியில் கோவில் வழிபாடு செய்த பின்னர் உள்ளுர் பிரமுகர்களை சந்தித்தாகவும் தேர்தல் பிரச்சாரத்தை தொடக்கி விட்டதாக இதற்கு பொருள் அல்ல என்றும் கூறினார்

ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு ரங்கசாமி யின் கட்டுப்பாட்டிலேயே இல்லை என்றும் கட்சி தலைமை தொண்டர்களுடன் எதையும் விவாதிப்பது இல்லை என்றும் திரு நேரு குற்றம் சாட்டினார்

ஆர் காங்கிரசில் இருந்து விலகுவீர்களா என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு ஆதரவாளர்களுடன் ஆலோசனை கலந்து முடிவெடுக்கப்படும் என அவர் பதிலளித்தார்

செல்வம் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் டிஜிபி திரு பாலாஜி ஸ்ரீவாஸ்தவா போக்சோ சட்ட வழக்குக்கள் குறித்து நேற்று மாலை நடத்திய மறுஆய்வு கூட்டத்தில் இவ்வாறு உத்தரவிட்டார் வழக்கு பதிவு பற்றிய தகவலை கேட்டவுடன் திரு செல்வம் மயமக்கமடைந்து நேற்று இரவு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்

அரசு பொது மருத்துவமனை ஜிப்மர் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் சிகிச்சை பெற்று வரும் இவர்களை பெரியகடை போலீசார் மற்றும் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் நேரில் சென்று பார்த்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அரியாங்குப்பம் சுண்ணாம்பு ஆற்றில் பெரும் எண்ணிக்கையில் மீன்கள் செத்து மிதப்பது குறித்து காவல் மீன்வளம் மற்றும் சுற்றுசூழல் துறையினர் இணைந்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என தேசிய மீனவ மக்கள் பேரவையின் தலைவர் திரு

இளங்கோ கோரியுள்ளார் மீன்கள் செத்து மிதப்பதால் அரியாங்குப்பம் பகுதி மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கு தொழிக கழிவுகள் காரணமாக அல்லது ஆற்று நீரில் யாராவது விஷம் கலந்தார்களா என்பதை கண்டுபிடித்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டி இருப்பதாக அறிக்கை ஒன்றில் அவர் கூறியுள்ளார்